தரப்பு மக்களிடம் நாளை கலந்துரையாடவுள்ளார்

மொழிகளைப் பயன்படுத்துவதற்கு நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைத்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தா மும்பை அணிகள் மோதுகின்றன

நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது நோய் தொற்று அதிகம் உள்ள மாநிலங்களில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது பிரதமின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் இரண்டு ஆண்டுகளை பூர்த்தி செய்து இன்று மூன்றாவது ஆண்டில் அடிபெடுத்து வைத்துள்ளது இத்தொடர்பாக மத்திய க்காதாரத்துறை அமைச்ச் டாக்டர் ஹர்ஷவர்தன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு பேசினார்

இந்த திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்தியதற்காக மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் கூறினார் நடப்பு ஆண்டில் இந்த திட்டத்தின் கீழ் விடுபட்டவர்களை இணைப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாத்துறை இணை அமைச்ச் திரு அஸ்வினிகுமார் சௌபே நாட்டு மக்கள் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்வினை உறுதி செய்வதன் நோக்கோடு பிரதமா் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாகக் குறிப்பிட்டாள் இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளது என தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்ததாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நாடுமுழுவதும் உள்ள பல்வேறு தரப்பு மக்களிடம் கலந்துரையாடவுள்ளார் இணையதளம் மூலமாக நடைபெறும் இந்த உரையாடலின்போது திறம்பட செயலாற்றுதற்கு உடல்நிலையை பராமரிப்பது ஆரோக்கிய வாழ்வு உள்ளிட்டவை குறித்த பல்வேறு கருத்துக்களையும் பிரதமர் மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்

நாட்டின் அனைத்து தரப்பு மக்களையும் ஆரோக்கிய வாழ்வில் இணைக்கும் நோக்கிலேயே பிரதமரின் இந்த மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீர் யூளியன் பிரதேசங்களுக்கான அலுவல் மொழி மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளது காஷ்மீரி டோக்ரி ஹிந்தி உருது ஆங்கிலம் ஆகிய மொழிகளை ஜம்மு மற்றும் காஷ்மீரில் அலுவல் மொழிகளாக பயன்படுத்துவதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது முன்னதாக இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஜம்மு காஷ்மீர் மக்களின் நீண்டநாள் கோரிக்கை சுட்டபூர்வமாக நிறைவேற்றப்படுவதற்கு இம்மசோதா வகை செய்வதாக குறிப்பிட்டார் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கான துணைநிலை ஆளுநர் அப்பகுதி மக்களின் கோரிக்கை குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்ததையும் திரு கிஷன் ரெட்டி சுட்டிக்காட்டினார்

மாநிலங்களவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுவதாக இருந்த மழைக்காலக் கூட்டத்தொடர் முன்கூட்டியே இன்று முடித்துக் கொள்ளப்பட்டது

வேளாண் மசோதா தொடா்பான பிரச்சினை தவிர இதர நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற்றதாகவும் அவா் தெரிவித்தார் இந்த பிரச்சிளையில் எதிர்க்கடசி உறுப்பினர்கள் சிலர் நடந்து கொண்ட விதம் தூதிருஷ்டவசமானது என்றும் அவர் கூறினார் எட்டு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்றபோதிலும் அவை நடவடிக்கைகள் கண்ணியமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தமக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையில்தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் நாட்டின் கலாச்சாரத்தின் தொன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய அரசு ஏற்படுத்தி உள்ள நிபுணர் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களையும் சேர்க்க வேண்டுமென்று முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் இந்த நிபுணர் குழுவில் தென்மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெறவில்லை என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் தென்னிந்தியாவின் தொன்மை வாய்ந்த கலாச்சாரமாக திராவிட நாகரிகம் திகழ்கிறது என்றம் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் மிகவும் பழமை வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கீழடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அண்மயில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் இதனை உணர்த்தி இருப்பதையும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் உரிய இடம் அளிக்காமல் ஏற்படுத்தப்படும் ஆய்வுகள் முழுமையாக இருக்காது என்ற தமது கருத்தினை பிரதமர் ஏற்றுக் கொள்வார் என்றும் அவர் அந்த கடிதத்தில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த நிபுணா் குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞா்கள் இடம்பெறாதது தமக்கு ஆச்சியத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் காரணமாக இந்த பிரச்சினையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்களும் இடம்பெறும் வகையில் நிபுணர் குழுவை மாற்றியமைக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார் நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுததுவது குறித்து முதலமைச்சி திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீர்செல்வம் உணவு அமைச்சா் திரு காமராஜ் கூட்டுறவுததுறை அமைச்சா் திரு செல்லுர் ராஜு மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர் மாநிலத்தில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அகுற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது

ஐந்து நாட்களாக இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையைவிட கடந்த குணமடைவோரின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுடன் கூடிய தொழில்முனைவோர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் அவர் தொவித்துள்ளார் ஒரு குழுவில் அதிகபட்சமாக நான்கு பேர் இடம்பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவா் கூறியுள்ளார் இப்போட்டிகளில் வெற்றிபெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ஐந்து லட்சும் ரூபாயும் இரண்டாம் பரிசாக மூன்று வட்சம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஒரு லட்சும் ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்

வளிமண்டல மேலடுக்கு கழற்சி மற்றும் வெப்ப சலனம் காரணமாக தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை பெய்யக் கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை நாளை இரவு பதினொன்றரை மணி வரை கடல் அலை மூன்று புள்ளி ஏழு மீட்டர் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது அபியாஸ் வெற்றிகரமாக ஏவுகணையை பரிசோதித்திருப்பதன் மூலம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தனது ஆராய்ச்சிப் பணிகளில் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்